ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள வட்டி குறைப்பு நடவடிக்கைகள் நாட்டின் பண புழக்கத்தை அதிகரிக்க வழிகோலும் என்று பிரதமர் திரு

தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சா் திரு எடப்பாடி கே

சக்தி காந்த தாஸ் அறிவித்துள்ளார்

கொரோனா தாக்குதலால் பெருமளவிலான உலகளாவிய பொருளாதார தேக்கம் ஏற்படும் என்று கணித்த திரு

இந்நிலைமையில் இந்தியா எவ்வாறு செயல்படுகிறது என்பதில் தான் பொருளாதாரம் உள்ளதாக எடுத்துரைத்தார் உலகளாவிய பொருளாதார தேக்கத்தால் கச்சா எண்ணெய் விலை சரியக்கூடும் என்றும் பயிர் உற்பத்தி காரணமாக உணவு பொருட்களின் விலைகள் குறையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார்

ரிசர்வ் வங்கியின் இன்றைய அறிவிப்புகள் பண புழக்கத்தை அதிகரிக்கும் என்று டிவிட்டரில் அவர் கூறியுள்ளார்

பிரதமர் பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

நோய் தொற்றை தடுக்க மாநில அரசு எடுத்து வரும் தொடர் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் பிரதமரிடம் விளக்கமாக எடுத்துரைத்தார் பிரதமரின் அறிவுறுத்தலை அடுத்து முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்றுமாலை இந்த சிறப்பு சிகிச்சை பிரிவை நேரில் பார்வையிடுகிறார்

ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதைய கால கட்டத்தில் குடிநீர் வரி வீட்டு வரி நிலுவை வாடகைகளை ஒத்திவைப்பது குறித்து உள்ளாட்சி அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு

சந்தைகள் மாற்றம் கொரோனா வைரஸ் சமூக பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்களின் நலன் கருதி தமிழகம் முழுவதும் உழவர் சந்தைகள் தற்காலிகமாக திறந்த வெளியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன